ஒத்துழைப்பு அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்

விசா விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன

பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது

மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்தியப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறிய அவர் அவற்றை பட்டியலிட்டார் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மக்களவைத் தேர்தவில் பிஜேபி தான் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஹரியானாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக எந்தவொரு ஊழல் குற்றச்சாட்டும் தெரிவிக்க இயலாது என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வந்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் பிடிறக்கு அளித்த பேட்டியில் இதளைத் தெரிவித்துள்ள அவர் மத்திய அரசு மேற்கொண்ட தவறான நடவடிக்கை காரணமாக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தேசிய நலனை கருத்தில் கொள்ளாமல் வெளியுறவுக் கொள்கைகள் பின்பற்றப்பட்டதாகவும் டாக்டர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டினார் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசா மாநிலத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் குடன் தொலைபேசி மூலம் பேசிய பிரதமர் இதைத் தெரிவித்தார்

இதனிடையே புயல் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன பூரி நகர சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் கடற்படை வீரர்கள் உணவு பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க ஆங்காங்கே பொது சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புவனேஷ்வரில் இந்திய விமானப்படை வீரர்கள் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மருந்து பொருட்களை வழங்க இரண்டு விமானங்கள் அங்கேயே நிறத்தப்பட்டுள்ளன தொலைத்தொடர்பு சேவைகளை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகள் சிறப்பு விமானங்கள் மூலம் தில்லி அனுப்பி வைக்கப்பட்டனர் ஃபோனி புயலில் சேதமடைந்த வீடுகள் விரைவில் புதிதாக கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் புயலால் விவசாயம் தோட்டப் பயிர்கள் விவங்குகள் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் நிவாரண நடவடிக்கைகளுக்குப் பிறகு தொண்டு நிறுவனங்கள் மூலம் மரக்கன்றுகள் புதிதாக நடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் புவனேஷ்வரில் மட்டும் பத்து வட்சம் மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டதாக அவர் கூறினார்

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவில் மின் விநியோகம் மற்றும் தொலைத் தொடர்பு சேவைகளை சீரமைக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜடிசாவில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து அமைச்சரவை செயலாளர் திரு பி கே சின்ஹா தலைமையில் தேசிய பேரிடம் மேலாண்மை குழுவின் ஆய்வுக்கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது ஜடிசாவில் உள்ள புவனேஷ்வர் மற்றும் பூரி நகரத்தில் மின் விநியோகத்தில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

ஃபோனி புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவில் மின் கட்டமைப்பை சீரமைக்க மத்திய அரசு கூடுதலாக உதவி அளிக்க வேண்டும் என அண்டை மாநிலங்களான ஆந்திராவும் மேற்கு வங்கமும் கேட்டுக் கொண்டுள்ளன பூரியில் இன்னும் நான்கு அல்லது ஐந்து நாட்களில் ரயில் போக்குவரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசாவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருந்து மற்றும் நிவாரண பொருட்களை சிறப்பு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் எடுத்துக் செல்ல பாதுகாப்புத்துறை ஏற்பாடு செய்துள்ளது

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த புயலினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் ஈஸ்டர் நாளில் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பை அடுத்து

நாட்டில் தற்போது நிலவும் குழலையடுத்து மத போதகர்களுக்கு விசா வழங்க கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் வெளியேற்றப்பட்டவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை உள்துறை அமைச்சர் தெரிவிக்கவில்லை அதேநேரத்தில் வெளியேற்றப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பங்களாதேஷ் இந்தியா மாலத்தீவு மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் குண்டுவெடிப்பிற்குப் பிறகு பள்ளிகள் நாளை திறக்க உள்ள நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் பாதுகாப்புப் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அனைத்து பள்ளிகளிலும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ருவான் குணசேகரா தெரிவித்துள்ளார் பள்ளிகளுக்கு அருகே வாகனங்களை பெற்றோர்கள் நிறுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குழந்தைகளை ஏற்றி செல்வதற்காக வரும் வாகனங்களை நிறுத்த பிரத்யேக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்புப் படையினர் உறுதியளித்த பிறகே பல்கலைக் கழகங்களை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என இலங்கை பல்கலைக் கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் புகாரை விசாரிக்கும் நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டேவை நீதிபதிகள் திரு நாரிமனும் திரு சந்திரசூட்டும் சந்தித்ததாக வெளியான தகவலை உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது இதுதொடர்பாக உச்சநீதிமன்ற பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு நீதிபதிகள் நீதிபதி திரு பாப்டேவை சந்தித்ததாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் பிஜேபி தலைவரான குலாம் முகமது மீர் தீவிரவாதிகளால் கட்டுக்கொல்லப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இம்மாநிலத்தில் கட்சியை வலுப்படுத்த முகமது மீர் மேற்கொண்ட பங்களிப்பு எப்போதும் நினைவு கூரப்படும் என்று அவர் டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் இத்தகைய வன்முறைக்கு நாட்டில் இடமில்லை என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் குலாம் முகமது மீரின் குடும்பத்தாருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் பிரதமர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் முகமது மீர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தகைய செயல்களால் பிஜேபி தொண்டர்களின் மனஉறுதியை குலைத்துவிடமுடியாது என்று அவர் கூறியுள்ளார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தாக்குதல் நடத்திய இளைஞருக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மோதி நகரில் திறந்த வாகனத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி அமைப்பாளருமான திரு அரவிந்த கெஜ்ரிவால் கன்னத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தாக்கினார் இதுதொடர்பாக மோதி நகர் காவல்துறையினர் வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் திரு கெஜ்ரிவால் மீது தாக்குதல் நடத்திய அந்த இளைஞர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடுமுழுவதும் நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த தேர்வில் பங்கேற்றனர்

கவ்ரவ் சோலங்கி மற்றும் மணீஷ் கவ்சிக் தங்கப்பதக்கம் வென்றனர்

இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது லீக் சுற்று ஆட்டங்கள் இன்றுடன் முடிவடைகின்றன